பொதுக் கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றுகிறார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் தொடர்பான விவரங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது

தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ள வளரும் இந்தியா உச்சி மாநாட்டில் கலந்தகொண்டு பேசிய அவர் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை என்ற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் கற்றுலா விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள என்றும் அவர் தெரிவித்தார் வேலைவாய்ப்புகள உருவாக்கப்படவில்லை என்று எதிர்கட்சிகள் கூறுவது உண்மை என்றால் நாட்டில் சாலை ரயில் வீட்டுவசதி மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பினார் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடந்த வருகிறது எனவும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்காமல் இது எவ்வாறு சாத்தியம் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார் நாட்டில் வறுமை தொடர்ந்து குறைந்து வருவதாக பல்வேறு சர்வதேச ஆய்வறிக்கைகள் தெரிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் பணவீக்கம் அதிக அளவில் இருந்தது என்று கூறிய பிரதமர் தற்போது அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

தற்போது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

கடந்த நான்கு நாட்களில் இரண்டாவது முறையாக அவர் ராஜஸ்தானில் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசவுள்ளா்

புதுதில்லியின் கிழக்கு கைலாஷ் பகுதியில் அமைந்துள்ள இஸ்கான் ஆலயத்தில் இன்று நடைபெறும் பகவத் கீதை மகோத்சவ ஆராதனையில் பிரதமர் திரு நநேரந்திர மோடி பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சியின்போது இஸ்கான் பக்தர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பகவத் கீதை நூலை அவர் வெளியிடுகிறார் அங்கு நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்

பகவத்கீதையின் மூல ஸ்லோகங்களும் அதற்கான விளக்கங்களும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆணையர்கள் திரு அசேக் லவாசா மற்றும் திரு சுசில் சந்திரா ஆகியோா் ஆய்வு செய்தனர் இரண்டு நாள் பயணமாக மும்பை சென்றுள்ள தேர்தல் ஆணைய குழு நேற்று மாநில அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியது தேர்தல் ஆணைய குழு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்று ஆலோசனை நடத்துகிறது புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் அதன் உரிமையாளர் தொடர்பான விவரங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் சிதறி கிடந்த கார் பாகங்களை கொண்டு தடயவியல் நிபுணர்களின் உதவிபுடன் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதில் அந்த கார் குறித்த விவரங்களும் அதன் உரிமையாளர் குறித்த விவரங்களும் தெரியவந்துள்ளதாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடைசியாக அந்த காரை சஜாத் பட் என்பவர் வாங்கிய நிலையில் அந்த கார் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக சஜாத்தின் இல்லத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கடந்த சனிக்கிழமை சோதனை நடத்தினர் ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டார்

அண்மையில் புல்வாமா தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்த பாதகாப்பு தயார் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள குழல் தீவிரவாத ஊடுருவல்களை முறியடிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது காவல்துறையை நவீன மயமாக்க அசாம் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் கோலாகட் மாவட்டத்தில் காவல்துறை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் காவல்துறையினர் தங்களது திறன்களை வளர்த்துகொள்ள பயிற்சி அவசியம் என்றார் அசாமில் சுட்டம் ஜழங்கை நிலைநாட்டுவதில் காவல்துறையினரின் பங்கு சிறப்பானது என்று பாராட்டிய அவர் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் மேலும் பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள சுட்டவிரோத பண பரிவர்த்தளை தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வதேரா இன்று ஆஜராக வேண்டும் என்று தில்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி திரு அரவிந்த்குமார் அமலாக்கப் பிரிவின் விசாரணைக்கு தடைவிதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு வதேராவுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் நகல்களை ஐந்து நாட்களுக்குள் அவருக்கு அளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது தொடர்பான வழக்கை விசாரிக்க உள்ளது இதனிடையே சர்ச்சைக்குரிய இடத்தில் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்ட்ட மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சாமி நேற்று கேட்டுக்கொண்டார் இதை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இன்று சர்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெறும் போது நீதிமன்றத்தில் ஆஜாகுமாறு அறிவுறுத்தினர்

அருணாச்சல பிரதேச மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை சான்றுகள் வழங்குவது தொடர்பாக மேல்நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படமாட்டாது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பேமாகண்டு உறுதி அளித்துள்ளார் மாணவர் சங்க பிரதிநிதிகள் சமுதாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இது தொடர்பாக உள்ளிட்டோரிடம் அரசு சாா்பில் நேற்று பேச்சுவாா்த்தை நடத்தப்பட்டது அதன் பிள்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பொதுமக்கள் இப்பிரச்சனையில் அமைதிகாக்க வேண்டும் என்றும் மாநில தலைநகர் இட்டா நகரில் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதனிடையே இட்டா நகரில் இன்று காலை முதல் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது

நாட்டில் திறன் மையமாக ஒடிசா விரைவில் மாறும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புவனேஷ்வரில் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் புதிய திறன் கொள்கை தொழில் கல்வியுடன் ஒருங்கிணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இளைஞர்களுக்கு இது ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொடுக்கும் என்றும் தெரிவித்தாா்

அல் கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய அல் சுபாப் தீவிரவாத குழுவினர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்பிரிக்க பகுதிக்கான அமெரிக்க படை தளபதி தெரிவித்தாா்

அமெரிக்க அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் சோமாலியாவில் அல் சபாப் தீவிரவாத இயக்கத்திற்கு எதிரான தாக்குதலை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளன